நாடு முழுவதும் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை தற்போது சிகிச்சையில் உள்ளவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் மூன்றரை மடங்கு அதிகம் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

ஜேஇஇ மெயின் தேர்வுக்கான அனுமதிச் சீட்டுக்களை ஏழரை லட்சம் பேர் பதிவிறக்கம் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கொரோனா நிலவரங்களுக்கு இடையில் இத்தேர்வுகளை பாதுகாப்பான முறையில் நடத்த அனைத்து முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது

நிர்மலா சீதாராமன் தலைமை ஏற்று நடத்தினார் மத்திய நிதித் துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள் இதில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டமன்றத்தில் உள்ள முதலமைச்சர் அறையில் இருந்து காணொளி காட்சி மூலம் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் மாநில நிதித்துறைச் செயலர் அரசின் முதலமைச்சரின் செயலர் வணிகவரித்துறை இயக்குநர் ஆகியோரும் இக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார்

கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் மறு ஆய்வு கூட்டம் ஒன்றையும் செய்தியாளர்களிடம் இருந்து குணமடைவோர் விகிதம் தமிழகத்தில் தான் அதிகம் என்றும் நாட்டிலேயே தமிழகத்தில் தான் அதிக அளவில் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப் படுவதாகவும் தெரிவித்தார் கொரோனா காலத்தில் யார் எங்கு செல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஈ பாஸ் முறை அவசியம் என்றும் அவர் கூறினார் கொரோனா பிரச்சனை முடிந்த பிறகு நீட் தேர்வை நடத்த வேண்டும் என பிரதமருக்கு தாம் கடிதம் எழுதி இருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் எடப்பாடி கடலூர் செல்லும் வழியில் இன்று புதுச்சேரி வந்திருந்த தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கோரிமேடு எல்லையில் அஇஅதிமுக வினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் புதுச்சேரி சட்டமன்ற அஇஅதிமுக குழுவின் தலைவர் திரு அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த வரவேற்பில் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பாஸ்கர் திரு வையாபுரி மணிகண்டன் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுல கிருஷ்ணன் மற்றும் அஇஅதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்

சண்முகாபுரம் தட்டாஞ்சாவடி திலாஸ்பேட் முல்லை நகர் குறிஞ்சிநகர் ரெயின்போ நகர் சோலை நகர் வைத்திகுப்பம் உள்ளிட்ட பகுதிகள் இதில் அடங்கும் இப்பகுதிகளில் அத்தியாவசிய சேவைகள் தவிர இதர தேவைகளுக்கு போக்குவரத்து அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் வெளிநபர்கள் அத்தியாவசிய சேவைகளை தவிற இதர காரணங்களுக்காக இப்பகுதிகளுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மல்லாடி புதுச்சேரியில் வீடு வீடாகச் சென்று கொரோனா அறிகுறி உள்ளவர்களை கண்டறியும் பணிகள் மீண்டும் தொடக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

கொரோனா நிலவரங்களை சமாளிக்க மத்திய அரசால் புதுச்சேரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுக்களுடன் தாம் ஆலோசனை நடத்தியதாக திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கூறினார்

கொரோனா பரவலை தடுக்க உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய அம்சங்கள் குறித்து பகுப்பாய்வு அறிக்கை ஒன்றை இக்குழுவினர் வழங்கியதாகவும் நிபுணர்கள் குழுவிற்கும் மாநில அரசின் மூத்த அதிகாரிகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இந்த அறிக்கை வலியுறுத்துவதாகவும் வாட்ஸ்ஆப்பில் துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் கொரோனா நிலவரங்களை சமாளிப்பதில் புதுச்சேரிக்கு உதவ முன் வந்துள்ள மத்திய அரசுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் காரைக்கால் கல்லூரி காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் அவ்வையார் அரசு மகளிர் கல்லூரியில் இவ்வாண்டு இளங்கலைப் படிப்புகளில் மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி உள்ளது புதுச்சேரி கல்வி அமைச்சர் திரு ஆர் கமலக்கண்ணன் இதில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை வழங்கினார்

வியாசராயர் தெரிவித்துள்ளார்

வி

காவிரி டெல்டா மற்றும் வைகை படுகைக்கு நெருக்கமாக தமிழக கடற்கரையின் மையப் பகுதியில் அமைந்துள்ள காரைக்கால் துறைமுகம் போதிய அளவில் ரயில் மற்றும் சாலை இணைப்பு கொண்டது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான இறக்குமதிக்கு மிகவும் ஏற்றதாக இத்துறைமுகம் உரங்களின் திகழ்வதாகவும் காரைக்கால் துறைமுகத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு

முரளி தரன் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் தடுப்பு மருந்து கொரோனா வைரசுக்கு எதிராக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக் கழகமும் ஆஸ்ட்ராஜெனக்கா மருந்து உற்பத்தி நிறுவனமும் இணைந்து உருவாக்கி உள்ள கோவிஷீல்ட் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு கொடுத்து பார்க்கும் இரண்டாம் கட்ட கள ஆய்வு புனே மற்றும் சென்னையில் இன்று தொடங்கி உள்ளது சென்னையில் இந்த தடுப்பு மருந்தின் களப் பரிசோதனையில் ராஜீவ்காந்தி அரசுப் பொது மருத்துவ மனையும் ராமச்சந்திரா உயர்கல்வி நிறுவனமும் ஈடுபட்டுள்ளன

கொரோனா நிலவரங்களை சமாளிப்பதில் புதுச்சேரி அரசுக்கு உதவ மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ள ஐசிஎம்ஆர் மற்றும் ஜிப்மர் குழுவினர் இன்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை சந்தித்து பேசினர்